நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

பொருளையும் இறக்குமதி செய்ய இயலாது என்று இந்தியா அறிவித்துள்ளது

சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனா்

ஆம் தேதி காலை ஐந்தரை மணிக்கு தூக்கிலிட தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது

இன்று மாநிலங்களையில் இது தொடர்பாக அறிக்கை தூக்கல் செய்து அவர் பேசினார் வைரஸ் தொடர்பாக உலக சுனதார அமைப்புடன் மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார்

ஈரானில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களையும் கற்றாலாப் பயணிகள் மற்றம் மீனவர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அங்குள்ள இந்தியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக இந்திய மருத்துவக் குழு இன்று ஈரான் செல்வதாக திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் பேசுகையில் இந்த வைரஸ் தொற்று குறித்து ரயில் மற்றம் பேருந்து நிலையங்ளில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினார் இதற்கிடையே நாடு முழுவதும் இந்த வைரஸ் தாக்குதல் தொடர்பான கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவதென மத்திய அரசு முடிவு செய்துள்ளது வைரஸ் தொடர்பான நடவடிக்கைகளை பிரதமர் தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் ஈரானில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அவசர உதவி மையம் இன்று ஏற்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

பொதத்தோ்வு எழுதும் மாணவா்கள் தேர்வு எழுதும் மையங்களுக்கு முகக் கவசம் அணிந்து கொள்ளவும் சானிடைசர்களை பயன்படுத்தவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சி பி எஸ் ஈ கூறியுள்ளது

கொரோனா வைரஸ் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக தில்லியில் ஆரம்ப பள்ளிகள் அனைத்தைக்கும் விடுமுறை அளிக்குமாறு தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது இதனிடையே சீனா மற்றும் வைரஸ் பாதித்த நாடுகளிலிருந்து வரும் சரக்கு கப்பல்களிலிருந்து எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்ய இயலாது என்று இந்தியா அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித கட்டுப்பாட்டையும் இத்தகைய சூழ்நிலைகள் காரணமாக சர்வதேச உடன்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை மீறிய மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளது இது தொடர்பான எந்த ஒரு விவகாரம் குறித்தும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நிதி அமைச்சகத்திடம் அனுமதி கேட்க வேண்டுமென்று அமைச்சகம் கூறியுள்ளது தமிழகத்திலும் கண்காணிப்பு நடைவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளன

கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தொற்று தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்த வேண்டுமென்று பாமக இளைஞரனி தலைவர் டாங்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் பள்ளிகளுக்காக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவுரைகளை அனைத்து பள்ளிகளும் முழுமையாக கடைபிடிப்பதை மா அரசு உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏழு உறுப்பினர்கள் மக்களவையின் நடப்பு கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனா் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவர்கள் நடந்து கொண்டதால் அவா்கள் மீது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் உட்பட ஏழு பேரையும் உடனடியாக அவையை விட்டு வெளியேறுமாறு அவைத்தலைவர் உத்தரவிட்டார் உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வது ஆளும் கட்சியின் பலவீனத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளதாக மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ஆதிர் ரஞ்ஜன் சௌத்ரி கூறியுள்ளார் முன்னதாக இன்று மக்களவையில் தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன

இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி திரு தர்மேந்திரா ராணா குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் கீழ் நிவாரணம் பெறுவதற்கு வழியில்லை என்று கூறி தண்டனையை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டார் இனி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர் குறித்த செய்திகள்

இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமான பணிகளை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீா்செல்வம் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபே உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக சேந்தமங்கலம் உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய முதலனமச்சர் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகத் தெரிவித்தார்

மின் கணக்கீட்டாளர் பதவிக்கான ஆன்லைன் தேர்வினை தமிழில் நடத்த வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

இதனால் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்னெள்கிறது இறுதிப்போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது